நரேந்திர மோடி கூறியுள்ளார் கொரோனா தடுப்பூசி நாடு முழுவதும் இலவசமாகவே வழங்கப்படும் என மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார்

இன்றைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே நாளைய பன்னாட்டு நிறுவனங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று ஒடிஷா மாநிலம் சம்பல்பூர் ஐஎம் உயர்கல்வி நிறுவனத்தின் நிரந்தரக் கட்டிடத்திற்கு காணொளி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டி உரையாற்றிய அவர் நிறுவனங்களை நிர்வகிப்பது மட்டுமே நிர்வாகவியலின் நோக்கம் அல்ல என்றும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே முக்கிய நோக்கம் என்றும் கூறினார் புதுமையாக்கம் நேர்மை மற்றும் அனைவரும் உள்ளடக்கிய தன்மையை அடிப்படையாகக் கொண்டது நிர்வாகவியல் என்றும் வளர்ச்சிக்கான போட்டியில் பின்தங்கி விட்டவர்களையும் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு வருதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்நோக்கத்தை எட்டுவதில் இந்திய நிர்வாகவியல் கழகத்தில் பயின்று உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பணி புரியும் நிர்வாகவியல் வல்லுநர்கள் முக்கியப் பங்காற்ற முடியும் என்றும் இந்திய தயாரிப்புகளுக்கு உலக அங்கீகாரம் பெற்றுத் தருவது இவர்களின் கையில்தான் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ஒடிஷா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் உள்ளிட்டவர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கொரோனா தடுப்பூசி நாடு முழுவதும் இலவசமாகவே வழங்கப்படும் என மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலுமான கொரோனா தடுப்பு ஒத்திகை நடைமுறைகள் இன்று தொடங்கி இருப்பதை ஒட்டி புதுடில்லியில் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்று இப்பணிகளை பார்வையிட்ட அவர் இடையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கொரோனா தடுப்பூசியின் பாதுகாப்புத் தன்மை மற்றும் செயல்திறன் பற்றிய வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார் தடுப்பூசிகளுக்கு அனுமதி அளிக்கும் முன்பாக இதற்கான நிபந்தனைகளில் எந்தவிதத்திலும் சமரசம் செய்து கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார் போலியோ சொட்டுமருந்து தொடக்கப்பட்ட சமயத்திலும் அதுபற்றி பல சந்தேகங்கள் நிலவியதை அமைச்சர் சுட்டிக்காட்டி அதையும் மீறித்தான் போலியோ சொட்டு மருந்து இயக்கம் மனித குலத்தின் நன்மைக்கான இயக்கமாக பெரும் வெற்றி பெற்றுள்ளதாக கூறினார்

புதுச்சேரி அரசுப் பொது மருத்துவமனையில் ஒத்திகை நடைமுறைகளை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நேரில் சென்று பார்வையிட்டார்

விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு நாராயணசாமியை சந்தித்து எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வி வருமான உச்சவரம்பு ஏதுமின்றி கல்விக் கட்டணம் வழங்கப் புதிய திட்டம் கொண்டு வந்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஓபிசி மாணவர்களுக்கும் இத்திட்டத்தை நீட்டிக்க வேண்டும் என தாம் கேட்டுக் கொண்டதாக அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அடுத்த கட்டமாக ஓபிசி மாணவர்களுக்கும் இத்திட்டத்தை நீட்டிக்க பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறினார் புதுச்சேரியில் இலவச அரிசி போன்ற மத்திய அரசின் திட்டங்களால் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயன் பெற்றுள்ளதாகவும் மத்திய அரசின் நேரடி ரொக்க மானிய உதவிகளால் இடைத் தரகர்கள் தவிர்க்கப்பட்டு மக்களின் வாங்கும் சக்தி அதிகரித்து இருப்பதாகவும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் மாநில அரசின் செலவுகள் அங்கீகரிக்கப்பட்ட வரம்புகளுக்கு உட்பட்டு முறையாக அமைவதை உறுதிப்படுத்தும் வகையில் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் மேற்கொள்ளும் முடிவுகளால் ஏற்பட்ட மனவேதனை காரணமாகவே முதலமைச்சர் போராட்ட உத்தேசங்களில் இறங்கி இருப்பதை தம்மால் புரிந்து கொள்ள முடிந்தாலும் துணைநிலை ஆளுநர் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகி என்ற முறையில் கடமைகளை மட்டுமே தாம் செய்வதால் முதலமைச்சர் மக்களை தவறான பாதையில் இட்டுச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் சனிக்கிழமையான இன்று காரைக்காலில் ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்தனர் சனிப்பெயர்ச்சி திருவிழாவிற்குப் பின் வரும் முதலாவது சனிக்கிழமை என்பதாலும் ஆண்டின் முதலாவது சனிக்கிழமை என்பதாலும் பக்தர்கள் கூட்டம் அதிகம் இருந்ததால் அதிகாலை முதலே கல்லூரி மாணவர்கள் மூலம் பக்தர்களுக்கு ஆன்லைன் முறையில் பதிவு பெற்றுத் தரப்பட்டது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முறையாகப் பின்பற்றப்படுகிறதா என்பதை அமைச்சர் திரு

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இன்றைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே நாளைய பன்னாட்டு நிறுவனங்கள் என்று பிரதமர் திரு

கொரோனா தடுப்பூசி நாடு முழுவதும் இலவசமாகவே வழங்கப்படும் என மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார்